தமிழகத்தில் உள்ளாட்சித்தேர்தலுக்கான வரைவு வாக்காளர் பட்டியல் இன்று வெளியிடப்பட்டது

இனி விரிவான செய்திகள் பொருளாதார நெருக்கடியை சந்திக்கும் வங்கிகளின் நிதி நிலைமையை சமாளிப்பதற்கு நிதி ஆதரவு அளிக்கப்படும் என்று ரிசர்வ் வங்கி கூறியுள்ளது

தகுதியுள்ள வாடிக்கையாளர்கள் வங்கி அல்லாத நிதி நிறுவனங்களிடமிருந்து கடன் பெறுவதற்கு உச்சவரம்பு ஒரு லட்சம் ரூபாயிலிருந்து ஒன்றேகால் லட்சம் ரூபாயாக உயர்த்தப்பட்டுள்ளது

வங்கிகளுக்கு வழங்கப்படும் கடனுக்கான ரெப்ரோ வட்டி வீதத்தை கால் சதவீதம் குறைத்து ஐந்து புள்ளி ஒன்று ஐந்து சதவீதமாக ரிசர்வ் வங்கி அறிவித்துள்ளது ஐ என் எக்ஸ் மீடியா முறைகேடு வழக்கில் சிறையில் உள்ள முன்னாள் மத்திய நிதியமைச்சர் திரு ப சிதம்பரத்தின் ஜாமீன் மனுவிற்கு சிபிஐ பதிலளிக்குமாறு உச்சநீதிமன்றம் நோட்டீஸ் அனுப்பியுள்ளது

சேலம் மாவட்டம் ஆத்தூரில் ஆயிரம் ஏக்கர் நிலப்பரப்பில் கால்நடை பூங்காவை அமைப்பதற்கு முதலமைச்சர் விரைவில் அடிக்கல் நாட்ட உள்ளதாக கால்நடை பராமரிப்புத்துறை அமைச்சர் திரு உடுமலை ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார்

இந்த மனுவை விசாரித்த சென்னை உயா்நீதிமன்ற நீதிபதி திரு ஜெயச்சந்திரன் பதிவான வாக்குகளில் களடசி மூன்று கற்று மற்றும் தபால் வாக்குகளை மறுவாக்கு எண்ணிக்கை நடத்த உத்தரவிட்டிருந்தார் இந்த உத்தரவை எதிர்த்து அஇஅதிமுக வேட்பாளர் திரு இன்பதுரை உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார் இந்த மனு இன்று விசாரணைக்கு வந்தபோது சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவின்பேரில் மறு வாக்கு எண்ணிக்கை நடைபெறுவதற்கு தடைவிதிக்க உச்சநீதிமன்றம் மறுத்து விட்டது இருப்பினும் திரு இன்பதுரை தாக்கல் செய்த மனு மீதான விசாரணை முடியும் வரை மறு வாக்கு எண்ணிக்கை முடிவுகளை அறிவிக்கக்கூடாது என்று சென்னை உயர்நீதிமன்றத்துக்குஉச்சநீதிமன்றம் உத்தரவிட்டது

சென்னையில் நடைபெற்ற இந்த விழாவில் இந்திய வர்த்தக கூட்டு சம்மேளனம் மாநில மின் ஆளுமை முகஸ் இந்திய வர்த்தக மற்றும் தொழில் கூட்டமைப்பு உள்ளிட்ட பல்வேறு நிறுவனங்கள் பங்கேற்றன தகவல் தொழில்நட்பவியல் தொடர்பான வசதிகளை அன்றாடம் பயன்படுத்திக்கொள்வது தொடர்பாகவும் அனைத்தத்தரப்பு மக்களுக்கும் அரசின் செயல்பாடுகள் கிடைக்கும் விதத்தில் தகவல் தொழில்நுட்பத்தை பயன்படுத்துவது குறித்த திட்டங்கள் இந்த கருத்தரங்கில் இடம்பெற்றன சட்டப்பேரவை இடைத்தேர்தல் நடைபெறும் விக்கிரவாண்டி நாங்குநேரி தொகுதிகளில் வேட்புமனு தாக்கல் நிறைவடைந்துள்ள நிலையில் பிரச்சாரம் நாளை முதல் சூடுபிடிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது தேர்தல் விதிமுறைகளை மீறுபவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தேர்தல் ஆணையம் எச்சரித்துள்ள நிலையில் பணப்பட்டுவாடாவை தடுப்பதற்கு தேர்தல் பறக்கும் படைகள் ரோந்து பணிகளை மேற்கொண்டு வருகின்றன இந்நிலையில் தேர்தல் ஏற்பாடுகள் குறித்து மாவட்ட ஆட்சியர்கள் இன்று ஆய்வு மேற்கொண்டனர் விக்கிரவாண்டியில் வாக்கு பெட்டிகளை வைக்கும் மையம் மற்றும் வாக்குகளை எண்ணும் மையம் ஆகியவற்றை மத்திய தேர்தல் மேற்பார்வையாளர் திரு சீனு வீரபத்ர டு இன்று பார்வையிட்டார் சிசிடிவி கேமரா மூலம் கண்காணிப்புப்பணிகள் மேற்கொள்ளப்படும் என்றும் மையத்தை கற்றிலும் மூன்றடுக்கு பாதுகாப்பு ஏற்படுத்தப்படும் என்றும் விழுப்புரம் மாவட்ட ஆட்சியர் திரு சுப்பிரமணியன் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார் சட்டப்பேரவை இடைத்தேர்தலில் அஇஅதிமுக வுக்கு பிஜேபி முழு ஆதரவு அளிக்கப்படும் என்று அக்கட்சியின் மூத்த தலைவரும் முன்னாள் மத்திய அமைச்சருமான திரு பொன் ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார் தேர்தல் கூட்டணி தொடர்பாக அஇஅதிமுக சார்பில் அமைச்சர் திரு ஜெயக்குமாரை சென்னை பிஜேபி தலைம் அலுவலகத்தில் சந்தித்தபின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இரு கட்சிகளுக்கும் இடையே எந்தவித கருத்து வேறபாடும் இல்லையென்றார் உள்ளாட்சித் தேர்லில் கூட்டணி நிலைப்பாடு பற்றி இன்னும் முடிவு எடுக்கவில்லை என்றும் அவர் குறிப்பிட்டார்

கோயம்பேடு எம் ஜி ஆர் பேருந்து நிலையம் மாதவரம் புதிய பேருந்து நிலையம் பூவிருந்தவல்லி தாம்பரம் ரயில் நிலையம் கே கே நகர் ஆகிய இடங்களிலிருந்து இந்த பேருந்துகள் இயக்கப்படும் என்று அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது தமிழ்நாடு மாநில தேர்தல் ஆணையத்தின் உத்தரவுப்படி உள்ளாட்சித் தேர்தலுக்கான வாக்காளர் பட்டியல் இன்று வெளியிடப்பட்டது

திருவள்ளுர் மாவட்டத்தில் வாக்காளர் பட்டியலை ஆட்சியர் திருமதி மகேஸ்வரி ரவிக்குமார் இன்று வெளியிட்டார்

விழுப்புரம் மாவட்டத்தில் வரைவு வாக்காளர் பட்டியலை மாவட்ட ஆட்சியர் திரு சுப்பிரமணியன் வெளியிட்டார்

அரியலூரில் வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியிடப்பட்டது மாவட்ட ஆட்சியர் டாக்டர் வினய் பட்டியலை வெளியிட்டார் இதில் அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகள் கலந்துகொண்டனர்

தூத்துக்குடி மாவட்டத்தில் வரைவு வாக்காளர் பட்டியலை ஆட்சியர் திரு சந்தீப் நந்தூரி வெளியிட்டார்

நாமக்கல் மாவட்டத்தில் உள்ளாட்சித்தேர்தலுக்கான வரைவு வாக்காளர் பட்டியலை அம்மாவட்ட ஆட்சியர் வெளியிட்டார்

திருநெல்வேலியில் மாவட்ட ஆட்சியர் ஷில்பா பிரபாகர் சதீஷ் உள்ளாட்சித் தேர்தல் வாக்காளர் பட்டியலை இன்று வெளியிட்டார்

தமிழகத்தில் மருத்துவக்கல்லூரியில் சேர ஆள் மாறாட்டம் செய்வதற்கு அரசு அதிகாரிகள் உதவினார்களா என்பது குறித்து பதிலளிக்குமாறு காவல்துறைக்கு சென்ளை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது இத்தொடர்பாள வழக்கை விசாரித்த நீதிபதிகள் திரு கிருபாகரன் திரு வேல்முருகன் ஆகியோர் அடங்கிய அமர்வு இந்த புகாரில் மாணவர்களுக்கு மட்டுமே தொடர்பு இருந்திருக்க முடியாது என்றும் இடைத்தரகர்களின் விவரம் குறித்தும் அரசு அதினாரிகள் தொடர்பு குறித்தும் சிபிசிஐடி ஊவல்துறையினர் அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் என்றும் உத்தரவிட்டனர்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

நாமக்கல் மாவட்டத்தில்தொழிவாளர்களிடம் கடன் வசூல் செய்யும் தனியார் மைக்ரோ பைனான்ஸ் நிறுவனங்கள் விதிமுறைகளை கடைபிடிக்காவிட்டால் சட்டப்படி கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அம்மாவட்ட ஆட்சியர் திரு க மெகாராஜ் எச்சரித்துள்ளார் நாமக்கல் மாவட்டத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் குமாரப்பாளையம் மற்றும் பள்ளிப்பாளையம் ஆகிய இடங்களில் கந்து வட்டி மைக்ரோ எபனாள்ஸ் நிறுவனங்களில் பொதுமக்கள் கடன் வாங்கி பாதிக்கப்படாமல் இருப்பதற்கு மாவட்ட நிர்வாகம் சார்பில் விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டு வருவதாக தெரிவித்தார்